மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் வலிமையான அரசு மீண்டும் அமைய வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார் இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி தோல்வியடையும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் இமாச்சலப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஏழழ மக்களின் மேம்பாட்டிற்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று புதுதில்லியில் வாக்களித்தபின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் விவசாயிகள் நலனை பாதுகாக்கவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று அவர் கூறினார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் வர்த்தகர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று காங்கிரஸ் கட்சியின்பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவளித்து வருவதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் அணையத்திடம் புகார் தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீத்தாராம் பெச்சூரி தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு பிரதமர் அளித்த பேட்டியில் பாலகோட் தாக்குதல் குறித்து விளக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு எதிரானது என்றும் இதன்மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் திரு சீத்தாராம் பெச்சூரி அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்

பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் சூலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலர் திரு முத்தரசன் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார் மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கடைபிடிப்பதாகவும் திரு முத்தரசன் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் எஹட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்று திமுக பாமக மற்றம் மதிமுக மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளன இதுதொடர்பாக திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விழுப்புரம் மற்றும் புதுவை பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு மத்திய அரசின் சுற்றுச்சுழல் அமைச்சகம் அமைதி வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை இதுதொடர்பான நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க தமிழக அரசு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுத வேண்டும் என்றும் திரு மு க

மாநிலத்தின் எந்த பகுதியிலும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது என்று மத்திய மாநில அரசுகள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக்கொண்டுள்ளார்

மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் கரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு பாலகிருஷ்ணனும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் அமைதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார் இன்று சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளையொட்டி மாநில ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முழுவதிலும் உள்ள நடுநிலைப்பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் நாடு மாணவர்களுக்கு இரண்டுவார கால கோடைகால பயிற்சி முகாமினை இஸ்ரோ வழங்கவுள்ளது ஒவ்வொரு மாநிலத்தில் மூன்று இருந்தம் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவனுடனும் அவர்கள் கலந்துரையாடவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் காரணமாக ஒகேனக்கலில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனர் கற்றுலாப்பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் பரிசல் சவாரி மேற்கொண்டும் மகிழ்ச்சியடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேலம் பரிசல் பயணத்தை மேற்கொண்டு காவிரியின் இயற்கை அழகை ரசித்தனர் பரிசல் பயனத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று கற்றுலாப்பயணிகள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர்

இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன செவிலியர் தினமும் இன்று கொண்டாடப்பட்டது

உதகமண்டலத்தில் வருடாந்திர மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாடு பணிகள் மம்முரமாக நடைபெற்று வருகின்றன ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் இயற்கை அழகை ரசிக்கும் வகையில் சூழல் சுற்றுலா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

மாநிலத்தின் சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது விளையாட்டுக் செய்கிகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் சென்னை அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாதில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இதுவரை இரு அணிகளும் தலா மூன்று முறை இக்கோப்பையை வென்றுள்ளன மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே போட்டியில் தங்கம் வென்ற தமிழகத்தை சேர்ந்த இலக்கியா இன்று சொந்த ஊரான பெரம்பலூர் மாவட்டம் பிலிமிசை கிராமத்திற்கு திரும்பினார் அவருக்கு அந்த கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்வதே தமது லட்சியம் என்று இலக்கியா தெரிவித்தார்

எல்லாத்துக்கும் காரணம் பஸ்ட் எங்க மாஸ்டர்